நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

பரிந்துரையை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ளன

இது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூறியுள்ளது

காண்டினன்டல் கோப்கைக்கான தடகளப் போட்டியில் இந்தியாவின் அர்பீந்தர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தார்

ஐதராபாத் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சுமீர் வர்மா பட்டம் வென்றார்

நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய செயற்குழுக் கூட்டத்தில் நேற்று அவர் நிறைவுறையாற்றினார் மத்திய அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அதிகரித்துள்ளதால் கட்சிக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பிஜேபிக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொள்கை மற்றும் தலைவர்கள் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் தலைமையை ஏற்றுக்கொள்ள சிறிய கட்சிகள் கூட தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் முன்னதாக இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி தலைவர் திரு

அரசின் சாதனைகளை கருத்தில் கொண்டே தாம் இதனை தெரிவிப்பதாகவும் திரு அமீத் ஷா குறிப்பிட்டார் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலின்போது அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி பிஜேபி அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜிவாவா பிஜேபியின் தேசிய செயற்குழுக் கூட்டத்தில் பிரதமர் மற்றும் அக்கட்சியின் தலைவர் திரு அமீத் ஷா ஆற்றிய உரை அவர்களது அகந்தயை வெளிப்படுத்திவுள்ளதாக குறிப்பிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வீ கூறியுள்ளார் அலகாபாத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார்

தமிழகத்தில் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் ஆட்டோக்கள் மற்றும் கால் டாக்சிகள் இயங்காது என்று சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் கூறியுள்ளனர் வணிகர் சங்கங்களும் இந்தப் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவைத் துணைத்தலைவருமான திரு தம்பிதுரை பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் பிஜேபி அரசுகளின் தவறான கொள்கைகளே காரணம் என்று கூறினார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர் திரு முகஸ்டாலின் இந்த அமைச்சரவை முடிவினை ஆஞநர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் இருப்பினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் இவர்களை விடுவிப்பது தவறான முன்னுதாரணத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார்

மாநில அமைச்சரவையின் முடிவிளை வரவேற்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முடிவு தமிழக மக்களின் ஒட்டுமொத்த முடிவு என குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் பரிந்துரையினை ஆளுநர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்றும் திரு ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு

திருமாவளவலும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார்

கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் தொடங்கப்படும் என்றார் அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் அனைத்துத் துறைகளிலும் தமிழக அரசு சிறந்து விளங்குவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இதன் காரணமாக தூய்மை பராமரிக்கப்பட்டு வருவதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

இதனையொட்டி தாவரவியல் பூங்காவில் நடவு செய்யப்பட்டிருந்த லட்சக்கணக்கான பூச்செடிகள் பூக்கத் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஈராக்கில் கிளர்ச்சியாளர்களின் நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணைத் தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியாவுக்கு எதிரான வான்வெளித்தாக்குதலின்போது அமெரிக்கா வேதிப்பொருட்களை பயன்படுத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது சைப்ரஸ் பல்கேரியா செக் குடியரசு நாடுகளில் மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்வி திரும்பினார் சூடான் அமைச்சரவையை அந்நாட்டு அதிபர் கலைத்துள்ளார்

தில்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று நில அதிர்வு உணரப்பட்டது

சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரநாராயணர் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில்களில் மாவட்ட நீதிபதி திரு ராஜசேகர் ஆய்வு செய்தார்

இப்போட்டியில் பதக்கம் பெறும் முதல் இந்தியர் என்ற வரலாற்றுச் சாதனையையும் அவர் படைத்தார்

நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது ஐதராபாத் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா பட்டம் வென்றார்